லால் கட்டார் நாளை முதலமைச்சராக பதவியேற்க உள்ளார்

மகராஷ்டிராவில் ஆட்சியமைக்கும் நடவடிக்கைகளில் முன்னனி கட்சிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளன

அமித்ஷா இன்று தொடங்கி வைத்தார்

புயலாக மாறக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இனி விரிவான செய்திகள் ஹரியானா மாநில முதலமைச்சராக திரு மனோகா லால் கட்டார் நாளை பதவியேற்கிறார் முன்னதாக அவர் இன்று அம்மாநில ஆளுநர் திரு சத்யதியோ நரேன் ஆர்யாவைவை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார் ஜனநாயக ஜனதா கட்சியுடன் இணைந்து அவர் கூட்டணி ஆட்சி அமைக்க உள்ளார்

முன்னதாக இன்று நடைபெற்ற பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டத்தில் சட்டப்பேரவை கட்சி தலைவராக திரு மனோகர் லால் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இக்கூட்டத்தில் அக்கட்சியின் மத்திய பார்வையாளராக திரு ரவிசங்கள் பிரசாத் கலந்து கொண்டார் பின்னர் பேசிய அவர் ஜனநாயக ஜனதா கட்சி தலைவர் திரு துஷ்யந்த் சௌதவா துணை முதலமைச்சராக பதவியேற்பார் என்று தெரிவித்தார் மகாராஷ்டிராவில் ஆட்சி அமைக்கும் நடவடிக்கைகளில் முன்னணி கட்சிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளன சிவசேனா கட்சி தலைவா் திரு உத்தவ் தாக்கரே தலைமையில் அக்கட்சியின் சுட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் இன்று மும்பையில் நடைபெற்றது இதுகுறித்து கருத்து தெரிவித்த அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சஞ்சய் ராவத் சட்டப்பேரவை கட்சி தலைவரர தேர்ந்தெடுக்கும் உரிமை திரு உத்தவ் தாக்கரேவுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார் கூட்டணி ஆட்சியில் சரிபங்கு உரிமை வழங்குவது தொடர்பாக பிஜேபி எழுத்துபூர்வமாக ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று திரு உத்தவ் தாக்கரே கோரிக்கை வைத்தள்ளதாக சிவசேனா சுட்டப்பேரவை உறுப்பினர் திரு பிரதாப் சர்மாய்க் கூறினார்

இந்நிலையில் மகாராஷ்டிரா காங்கிரஸ் தலைவர் திரு பாவாசாகிப் தொராட் இன்று தேசியவாத காங்கிரஸ் தலைவா் திரு சரத்பவாரை சந்தித்து பேசினாா்

அப்போது பேசிய அவர் மாற்று திறனாளிகள் கடவுளின் படைப்பு என்றும் அவர்களுக்கு சேவை செய்வது சமூகத்திற்கு செய்யும் சிறந்த சேவை என்று கூறினாா் அவர்களுக்கு இந்த மையத்தில் சிறந்த சிகிச்சை அளிக்கப்படுவதாக தெரிவித்தார் உடல்ரீதியாக மட்டுமல்லாமல் மனரீதியாகவும் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுவதாக அவர் கூறினார் அப்போது குழந்தைகள் மற்றும் அவர்களது பெற்றோர்களுக்கு தீபாவளி நல்வாழ்த்துக்களையும் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்து கொண்டார் இந்நிஷழ்ச்சியில் மாற்று திறனாளி குழந்தைகளுக்கு தேவையான உதவிகளும் உபகரணங்களும் வழங்கப்பட்டன உலக வங்கியின் தலைவர் திரு டேவிட் மல்பாஸ் இன்று புதுதில்லியில் பிரதம் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார்

இந்நிகழ்ச்சியில் பிரதமரும் கலந்து கொண்டார் மத்திய நிதியமைச்சா் திருமதி நிர்மலா சீதாராமனையும் உலக வங்கி தலைவர் திரு டேவிட் மல்பாஸ் தலைமையிலான குழு சந்தித்து பேசியது

அடிப்படை தேவைகளான வீடு

அகமதாபாத்தில் புதிதாக கட்டப்பட்ட நீளமான மேம்பாலத்தையும் திறந்து திரு அமித்ஷா திறந்து வைத்தார்

ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் நடைபெற்ற அதிகபடியான எஃகு தேவை தொடர்பான அமைச்சர்கள் நிலையிலான கூட்டத்தில் பேசிய அவர் இந்தியாவின் அடிப்படை கட்டமைப்பால் எஃகின் தேவை அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார்

நேற்று மாலை ஐந்தரை மணியளவில் வீட்டு தோட்டத்தில் இருந்த ஆழ்துளைக் கிணற்றில் இச்சிறுவன் தவறி விழுந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் சிறுவனை பாதுகாப்பாக மீட்பதற்குத் தேவையான அனைத்து உதவிகளையும் மாநில அரசு வழங்கி வருவதாக வருவாய் நிா்வாக ஆணையா் திரு ராதாகிருஷ்ணன் கூறினாா் தேசிய பேரிடர் மீட்புப் படையினரும் மாநில மீட்புப்படையினரும் நவீன கருவிகளை கொண்டு குழந்தையை பத்திரமாக வெளியில் எடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர்

சிக்கலான இந்தப் பணியினை பல்வேறு மீட்புக் குழுக்கள் இணைந்து மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தை சேர்ந்த மீட்புக்குழுவினர் இயற்கை எண்ணெய் எரிவாயு கழகத்தினர் இணைந்து இப்பணியை விரைந்து முடிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர்

முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் அனைவரது வாழ்விலும் அமைதி இன்பம் வளம் பெருகட்டும் என்று வாழ்த்தியுள்ளார் துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர் செல்வமும் தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார்

இத்தொடர்பாக மத்திய நிதியஸம்சர் திருமதி நிர்மவா கீதாராமனுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் சர்க்கரை ஆலைகள் வங்கிகளிடமிருந்தும் நிதி நிறுவனங்களிடமிருந்தும் பெற்றுள்ள கடனை மறுசீரஎமக்க வேண்டும் என்றும் இதற்கான அறிவிப்புகளை விரைவாக வெளியிட உத்தரவிட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார் திவால் சுட்டத்தின்படி கடுமையான நடவடிக்கைகளை விவசாயிகள் மீது எடுக்கக்கூடாது என மத்திய அரசு உத்தரவிட வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டுள்ளார் பிரதமா் திரு

பிரதமின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பாகிறது

மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் கடந்தமாதம் மாதம் ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் நிகழ்ச்சியில் பிரதமா் தீபாவளிப் பண்டிகையை பாதுகாப்பாக கொண்டாடடுமாறு கேட்டுக் கொண்டார்

இதன் காரணமாக கோவாவிற்கு சுற்றுவா செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது

இதையொட்டி நாடு முழுவதும் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன குஜராத் மாநிலத்திலுள்ள சுர்தார் வல்லபாய் படேலின் சிலைக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி மலர்தூவி மரியாதை செலுத்த உள்ளார் ஈராக்கில் அரசுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி கலைத்தனர் இந்நிலையில் போராட்டக்காரர்களின் கோரிக்கை தொடர்பாக விவாதிக்க அந்நாட்டு அரசு முடிவு செய்துள்ளது கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கரம்பீர் சிங் நிகோபர் தீவில் உள்ள ஐஎன்எஸ் பாஸ் கப்பலுக்கு சென்று அங்குள்ள கடற்படை மாலுமிகள் மற்றும் ஊழியர்களுக்கு தீபாவளி வாழ்த்து தெரிவித்தாா்

எல் கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஒடிசா அணி ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியை எதிர்கொள்கிறது